வேண்டுமென்று பிரதமர் திரு நரேந்திமோடி கேட்டுக் கொண்டுள்ளார்

நாயுடு கூறியுள்ளார்

சுகாதாரத்துறை அமைச்சகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது

இந்தியாவின் நீரஜ் சோப்ரா தகுதிபெற்றுள்ளார் இனி விரிவான செய்திகள் நாள்காவது தொழில்துறை புரட்சியில் இந்திய இளைஞர்கள் பெரும் பங்கு வகிப்பார்கள் என்று எதிர்பார்ப்பதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி நம்பிக்கை தெரிவித்துள்ளார்

அண்டை நாடுகளில் சிறுபான்மையினராக துன்பறுத்தப்பட்டவர்களுக்கு மறுவாழ்வு அளிப்பதற்கு பிஜேபி தேர்தல் அறிக்கையில் உறுதி அளித்ததாகக் கூறிய பிரதமர் குடியுரிமை திருத்தச் சட்டத்தின் மூலம் முன்னா் இழைக்கப்பட்ட அநீதிகள் சரி செய்யப்பட்டுள்ளதாகத் தெரிவித்தாா் நாடு சுதந்திரம் பெற்ற காலத்திலிருந்தே ஜம்மு கஷ்மீர் மாநிலத்தில் பிரச்சினைகள் உச்சக்கட்டத்தில் இருந்ததாகவும் இதனை கட்டுப்படுத்துவதற்கும் மக்களுக்கு வாழ்வளிக்கவும் பயங்கரவாத செயல்களுக்கு எதிராக துல்லிய தாக்குதலும் விமான தாக்குதலும் நடத்தப்பட்டதாக அவர் கூறினார் பல ஆண்டு காலமாக வளர்ச்சியடையாமல் இருக்கும் வடகிழக்கு மாநிலங்களின் நலனுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் குறிப்பிட்டார் வன்முறைக்கும் அழிவு சக்திகளுக்கும் மாணவர்கள் ஆதரவு அளிக்கக்கூடாது என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு கேட்டுக்கொண்டுள்ளார் ஐதராபாத்தில் இளைஞர்களுக்கான அப்துல் கலாம் மையம் ஏற்பாடு செய்திருந்த மாநாட்டில் பேசிய அவர் வன்முறையில் ஈடுபடுபவர்கள் மக்கள் விரோத சக்திகள் என்றும் அவர்கள் நாட்டின் நலனிற்கு எதிராக செயல்படுபவர்கள் என்றும் கூறினார் ஒரு நாட்டில் அமைதி நிலவினால்தான் அந்நாடு பல்வேறு துறைகளில் வளர்ச்சியடைய முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டார் ஜனநாயகத்தில் வன்முறைக்கு இடமில்லை என்று கூறிய அவர் தப்பாக்கிகளைவிட வாக்குச்சீட்டுகள் அதிக பலம் வாய்ந்தவை என்றார் இளைஞர்கள்தான் இந்தியாவின் எதிர்காலம் என்று குறிப்பிட்ட குடியரசுத் துணைத்தலைவர் அவர்கள் நாட்டின் வளமான கவாச்சார பாரம்பரியத்தையும் பழமையான நாகிகத்தின் மாண்புகளையும் பாதுகாக்க முன்வர வேண்டும் என்று வலியுறுத்தினாா் புதிய இந்தியாவை உருவாக்குவதில் இளைஞா்கள் முக்கிய பங்காற்ற வேண்டுமென்றும் வறுமை பசிப்பிணி இல்லாத பாகுபாடற்ற சமத்துவமான ஊழலற்ற ஒரு சமுதாயத்தை உருவாக்க முன்வர வேண்டுமென்று திரு வெங்கையா நாயுடு கேட்டுக் கொண்டார் நிர்பயா கொலை வழக்கில் குற்றவாளி முகேஷ் குமாரின் மேல்முறையீட்டு மனுவை உச்சநீதிமன்றம் இன்று நிராகரித்தது இது தொடர்பான மனுவை விசாரித்த மூன்று நீதிபதிகள் அடங்கிய அமர்வு இதற்கான உத்தரவை பிறப்பித்தக குடியரசுத் தலைவா் முகேஷ்குமாரின் கருணை மனுவை பரிசீலிக்கும்போது உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றம் மற்றும் விசாரணை நீதிமன்றங்களில் இந்த வழக்கு தொடர்பாக பிறப்பிக்கப்பட்ட உத்தரவுகளும் ஆவணங்களும் ஆய்வுக்கு வைக்கப்பட்டதாக நீதிமன்றம் கூறியது சட்டவிரோத பணப்பரிமாற்றத்தில் ஈடுபட்டது தொடர்பாக நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்குமாறு கேரளாவை சேர்ந்த பாபுவர் ஃப்ரன்ட் ஆஃப் இந்தியா அமைப்பின் ஏழு நிர்வாகிகளுக்கு அமலாக்கத்துறை நோட்டீஸ் அனுப்பியுள்ளது இதேபோல் மற்றொரு தன்னார்வ தொண்டு நிறுவனத்தின் நிர்வாகிகளுக்கும் நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளதாக அமலாக்கத்துறை கூறியுள்ளது குடியுரிமைத் திருத்தச் சட்டத்திற்கு எதிராக நடைபெற்ற போராட்டங்களின் போது இந்த அமைப்புகள் மீது எழுந்த குற்றச்சாட்டுகளை அடுத்து இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது எனினும் இந்தக் குற்றச்சாட்டுகள் அடிப்படையற்றவை என்று பாபுலர் ஃப்ரன்ட் ஆஃப் இந்தியா கூறியுள்ளது சீனாவில் பரவி வரும் கொரோணா வைரஸ் தொற்று குறித்து மக்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டுமென்று சுகாதாரத்துறை அமைச்சகம் கேட்டுக் கொண்டுள்ளது

அங்கிருந்து வரும் பயணிகளின் உடல் நலன் தொடர்ந்து கண்காணிக்கப்படுவதாக கவாதாரத்துறை தெரிவித்துள்ளது நாடு முழுவதிலும் நோய்த்தொற்று தடுப்பு குறித்தும் சிகிச்சை அளிப்பதற்கான தயார் நிலை குறித்தும் அளைத்து மாநிலங்கள் மற்றும் யுனியள் பிரதேசங்களில் உள்ள உயரதிகாரிகளுடன் மத்திய சுகாதார அமைச்சகத்தின் சிறப்பு செயவர் திரு சஞ்ஜீவ் குமார் இன்று காணொலி காட்சி மூலம் ஆவோசனை நடத்தினார் இதனிடையே சென்னை சா்வதேச விமான நிலையத்தில் மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலாளா் திருமதி புயூவா ராஜேஷ் விமான நிலைய அதிகாரிகளுடன் கொரோனா வைரஸ் கண்காளிப்பு மற்றும் தடுப்பு குறித்து ஆலோசனை நடத்தினார் வளங்கள் அழிந்து வரும் பகுதிகளில் பருவநிலை மாற்ற சவால்களை எதிர்கொள்வதற்கு அனைத்து மாநிலங்கள் மற்றும் யுளியன் பிரதேசங்களுக்கு ஏழு பில்லியன் டாவர் நிதி விடுவிக்கப்பட்டுள்ளதாக மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேக்கர் கூறியுள்ளார்

மக்கள் தொகை பெருக்கத்திற்கு ஏற்ப நுகர்வு தன்மையும் வாழ்க்கை நடைமுறைகளும் மாறி வருவதால் கற்றுச்சூழலை பாதுகாப்பதற்கான அவசர தேவை எழுந்துள்ளதாக திரு பிரகாஷ் ஜவடேக்கர் தெரிவித்தார் புயலால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள மடகாஸ்கருக்கு இந்தியா நிவாரணப் பொருட்களை அனுப்பியுள்ளது இந்திய கடற்படையின் ஐராவத் கப்பல் இந்த பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத்சிங் கூறியுள்ளார் ஆபரேஷன் வெண்ணிலா என்று அழைக்கப்படும் இந்த சேவையை இந்திய கடற்படை புயல் பாதித்த உடனேயே தொடங்கியுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் தேசிய பேரிடராக அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் அவசர மருந்துகள் உணவு உள்ளிட்ட அத்திபாவசியப் பொருட்கள் அங்குள்ள மக்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக திரு ராஜ்நாத்சிய் குறிப்பிட்டுள்ளார் இந்த துயர நேரத்தில் மடகாஸ்கருக்கு இந்தியா துணை நிற்பதாக அவர் தெரிவித்துள்ளார் கடந்த வாரத்தில் புயல் தாக்கியதை அடுத்து நிலச்சிவுகளும் வெள்ளப்பெருக்கும் ஏற்பட்டு ஏராளமானோர் உயிரிழந்திருப்பதாகவும் பாதிக்கப்பட்டுள்ள மக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தும் பணிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் கூறியுள்ளார்

காயமடைந்தவர்கள் அரசு மருத்துவமனைகளில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் மீட்புப் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன இந்த விபத்தில் உயிரிழந்தவர்கிள்ன குடும்பத்தினருக்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார் காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடையை பிரார்த்திப்பதாகவும் அவர் கூறியுள்ளார் இந்த சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தவா பத்து வட்சும் ரூபாய் நிவாரண உதவி அளிக்கப்படும் என்று அம்மாநில அரசு அறிவித்துள்ளது குடியரசுதின கொண்டாட்டங்களின் நிறைவாக படைகள் பாசறைக்கு திரும்பும் நிகழ்ச்சி புதுதில்லி விஜய் சவுக்கில் இன்று மாலை நடைபெறுகிறது குடியரசு தினவிழாவில் பங்கேற்பதற்காக பாசறைகளில் இருந்து வந்த முப்படை வீரர்களும் மீண்டும் பாசறைக்கு திரும்புவதை இந்த நிகழ்ச்சி குறிக்கிறது முப்படைகளின் திறனையும் பிரதிபலிக்கும் பெருமைமிகு நிகழ்ச்சியாக படைகள் பாசறைக்கு திரும்பும் நிகழ்ச்சி விளங்குகிறது

மும்பை சர்வதேச திரைப்பட விழா நேற்று கோலாபலமாக தொடங்கியது இந்த விழாவில் கலந்து கொண்ட வளத்துறை இணை அமைச்சர் திரு பபுல் சுப்ரியோ ஆவணத் திரைப்படங்களும் குறும்படங்களும் கருக்கமாகவும் ஆழகமாகவும் அனைவரையும் எளிதில் கவரக்கூடியவை என்றார் இந்த துறையில் புதுமைகளை படைக்கவும் எதிர்கால சந்ததியினர் பயடையும் வகையிலும் பருவநிலை மாற்றம் மற்றும் சமுதாயத்தைப் பாதிக்கும் விஷயங்கள் குறித்தும் திரைப்படங்களை தயாரிக்க முன்வர வேண்டுமென்று அவர் கேட்டுக் கொண்டார் குடியுரிமை திருத்தச் சட்டத்திற்கு எதிராகவும் தேசிய குடிமக்கள் பதிவேடு நடைமுறைக்கு எதிராகவும் சொற்பொழிவாற்றியதற்காக ஷார்ஜில் இமாம் கைது செய்யப்பட்டுள்ளார் பீகார் மாநிலம் ஜெகானாபாத்தில் தில்லி குற்றப்பிரிவு காவல்துறையினர் நேற்று அவரை கைது செய்தனர்

முன்னதாஸ் டாஸ் வென்ற நியுசிலாந்து முதலில் இந்தியாவை பேட் செய்யுமாறு பணித்தது ஐந்து போட்டிகளை கொண்ட இந்தத் தொடரில் ஏற்கெனவே ஆக்லாந்தில்நடைபெற்ற இரண்டு போட்டிகளிலும் இந்தியா வெற்றி பெற்று முன்னிலை பெற்றுள்ளது

டோக்கியோவில் நடைபெறவுள்ள ஒலிம்பிக் விளையாட்டுப் பேட்டிகளின் ஈட்டி எறிதல் போட்டியில் விளையாடுவதற்கு இந்தியாவின் நீரஜ் சோப்ரா தகுதிபெற்றுள்ளார்